வேலைவாய்ப்பு உருவாக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ளும் பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆணித்தரமாக கூறியிருக்கிறார்

ராஜ்நாத் சிங் இன்று பார்வையிடுகிறார்

இன்று அவர்களிடம் வழங்கப்படுகிறது பயனாளிகளிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார்

பதவியேற்றுக்கொண்டார்

இனி விரிவான செய்திகள் கடந்த ஒராண்டில் மட்டுமே ஒரு கோடி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதால் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ளும் பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆணித்தரமாக கூறியிருக்கிறார் வ என் ஐ செய்தி நிறுவனத்திற்கு சிறப்பு பேட்டி அளித்த அவர் தொழில் தொடங்கும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதே அதிக வேலைவாய்ப்புக்கள் உருவாக்கப்பட்டு வருவதற்கு சான்று என்று தெரிவித்தார்

எதிர்க்கட்சிகளின் என்பதெல்லாம் வம்சாவளி மீண்டும் கொண்டுவருவதை நோக்கமாகக் கொண்டதே தவிர வளர்ச்சிக்கு வழிவகுப்பதல்ல என்று அவர் குற்றம்சாட்டினார் அண்மையில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் மாநிலங்களவை துணைத்தலைவர் தேர்தல் ஆகியவை எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையின்மைக்கு எடுத்துக்காட்டு என்றும் அவர் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரிக்கு எதிராக திரு ராகுல்காந்தி மேற்கொண்ட பிரச்சாரம் குஜராத் தேர்தலில் நிராகரிக்கப்பட்டது என்றும் பிரதமர் கூறினார் சாதி வாரியான இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார் கும்பவாக தாக்குதல் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் ஆகியவை தரதிர்ஷடவசமானது என்றும் பிஜேபியினர் இவற்றுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் அசாமில் தேசிய பதிவேட்டில் விடுபட்டோருக்கு தங்களுடைய பெயர்களை இப்பதிவேட்டில் இணைப்பதற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்த பிரதமர் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியின் நிலையை விமர்சித்தார்

கேரளாவில் பெய்த கனமழையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் சுற்றுலாத்துறை இணயைமைச்சர் திரு அல்போன்ஸ் கண்ணன்தானம் ஆகியோர் இன்று பார்வையிடுகின்றனர் வெள்ளம் பாதித்த பகுதிகளை அவர்கள் விமானத்தில் இருந்தபடி ஆய்வு செய்கிறார்கள் மாநில அரசும் மத்திய அரசும் மேற்கொண்டுள்ள மீட்பு பணிகள் குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் திரு கேட்டறிகிறார்கள்

பேரிடர் நிவாரணப் பணியுடன் ரானுவம் கடலோர காவல்படை இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் ஆகியவை மாநில அரசுக்கு உதவுதல் மக்களுக்கு உணவு பொட்டலம் விநியோகித்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன

ஐந்து பேரை காணவில்லை

எட்டு மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது வயநாடு கன்னூர் மாவட்டங்களில் மழை கொட்டிக்கொண்டே இருக்கிறது

பல இடங்களில் பாலங்களும் சாலைகளும் பழுதுபட்டிருப்பதால் சீரமைக்க வேண்டிய நிலை உள்ளது இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தமிழர்களுக்கு இந்தியாவின் வீடுகட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக இன்று வீடுகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று அந்த நாட்டின் நுரேலியாவில் நடக்கிறது இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே சிறப்பு விருந்தினராகக் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியில் பயனாளிகளிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார்

சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திருமதி விஜயா தஹில் ரமாணி இன்று பதவியேற்றார் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்துவைத்தார்

பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் உச்சநீதிமன்ற நீதிபதி இந்திரா பானர்ஜி மற்றும் நீதிபதிகள் அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் கலந்துகொண்டார்கள் பாட்னா உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக நீதிபதி திரு ஷா இன்று பதவியேற்றுக்கொண்டார் அவருக்கு பீகார் மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் பதவிப் பிரமாணம் செய்துவைத்தார்

அவரது புகழ் பற்றி அவரது துணைவியார் கூறும் போது அவர் அடியெடுத்துவைத்த அனைத்து துறைகளிலும் சாதனை புரிந்த மகத்தான மனிதர் என்றார்

இணையதள வாயிலாக ஏராளமான மக்கள் தங்கள் துயரத்தை வெளிப்படுத்திஉள்ளார்கள்

பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில் இலக்கிய உலகிற்கு அவரது மறைவு பேரிழப்பு என்று கூறியிருக்கிறார் பிரதம மந்திரி நுண்ணீர் பாசனத் திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது இந்த திட்டத்தின் செயல்பாடு அதன் பயன்கள் குறித்து திட்டத்தின் இணை இயக்குனர் திருமதி பி கோல்டி பிரேமாவதி கூறுகிறார்